இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

அமைக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்

மறைந்த பிரதமர் வாஜ்பேயி யின் அஸ்தி தமிழ்நாட்டில் இன்று சென்னை கன்னியாகுமரி ராமேஸ்வரம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் கரைக்கப்படுகிறது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் குண்டு எறிதவில் தஜிந்தர் பால் சிங் தூர் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கீ பாத் நிகழ்ச்சி இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

பிரதம் அலுவலகம் தகவல் ஒலிப்பரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் யூ டியூப் மூலமாகவும் இது ஒலிபரப்பாகும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்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

ஒடிசா மாநிலம் புவனேஷ்வரில் நேற்று எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் உயர்தரத்திவான மருத்துவக் கல்வி வழங்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் சுகாதாரத்துறையில் நிலவி வரும் திறமையான பணியாளர்களின் பற்றாக்குறையை களைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் மையங்களை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்

பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி படிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார் பாட்னா பல்கலைகழகத்தின் நூற்றாண்டு விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

நேற்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அரசாணை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளது என்றார்

நிதித்துறை செயலர் ஆகியோருடன் ஆலோசித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை குறிஞ்சி விழாவை தமிழக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிளாஸ்டிக் மாசு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாற வேண்டும் என்று கூறினார் சுற்றுலாப் பயணிகளின் வருகையை அதிகரிக்க கொடைக்கானலில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஒருமாத காலம் நடைபெற உள்ள இந்த கோடை விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தர்மபுரி மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவுவதாகவும் குடிநீருக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டைப் போக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் மாநில அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டில் போதிய மழை பெய்யாத போதும் விவசாய உற்பத்தியில் தொடர்ந்து அகில இந்திய அளவில் தமது மாநிலம் மூன்றாவது இடத்தில் உள்ளது என்றார் புதுதில்லியிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி யின் அஸ்தி இன்று ஆறு இடங்களில் நதிகளிலும் கடலிலும் கரைக்கப்படுகிறது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை கவுந்தரராஜன் தலைமையிலும் கன்னியாகுமரியில் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் திருக்சி ஸ்ரீரங்கம் முக்கூடலில் பிஜேபி மூத்தத் தலைவர் திரு இல கணேசன் தலைமையிலும் அஸ்தி கரைக்கப்பட உள்ளது இதேபோன்று ராமேஸ்வரம் கடலில் தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா தலைமையிலும் பவானி முக்கூடலில் மத்திய கயிறு வாரியத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தலைமயிலும் மதுரை வைகை ஆற்றில் முன்னாள் மாநிலத் தலைவர் திரு கே என் லஷ்மணன் தலைமையிலும் வாஜ்பேயின் அஸ்தி கரைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டின் ஆறுகளில் உள்ள தடுப்பணைகளைப் பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்த வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் மயிலாடுதுறையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் மேலணை உடைந்ததால் அங்குள்ள கீழ் அணையின் உறுதித் தன்மையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டுமென்று கூறினார்

கேரளாவின் ஆறுகளில் உள்ள ஒருபிடி மணலைக் கூட சட்டவிரோதமாக அள்ள முடியாது என்றும் அங்குள்ள மக்களும் அரசும் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியிருக்கிறார் இதபோன்ற நிலைமை தமிழ்நாட்டிலும் வர வேண்டுமென்று திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் முக்காணியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தடுப்பணை தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் தடுப்பணைகள் கட்டுவதில் முறைகேடு செய்தால் அது பேரழிவை ஏற்படுத்தி விடும் என்றும் அவர் கூறினார் பாரதப் பிரதமரின் ஒருங்கிணைந்த மின் விநியோக மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் மின் இழப்பு கணிசமாகக் குறைக்கப்பட்டுள்ளது

சண்டிகரில் நேற்று நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை சார்ந்த பயிற்சி அலுவலர்களிடம் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்

வேலூரில் நேற்று மாலை பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் திரு கே சி வீரமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டம் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணித் திருவிழா தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள சேது மாதவர் சன்னதியில் நேற்று ஒணம் திருவிழா கொண்டாடப்பட்டது

ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில் தஜிந்தர் பால் சிங் தூர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார்

உயரம் தாண்டுதலில் சேத்தன் சுப்ரமணியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

பேட்மிண்டனில் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இன்று இந்தியாவின் சாய்னா நேவாலும் பி வி சிந்துவும் களம் காண்கிறார்கள்

இதனையடுத்து

ஆசிய விளையாட்டுப் போட்டியில் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர் பால்சிங் தங்கப்பதக்கம் வென்றது நாட்டையே பெருமிதம் கொள்ள செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர்